ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் உரையாற்ற உள்ளனர்

மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கை குறித்து காணொளி காட்சி மூலம் நாளை நடைபெற உள்ள ஆளுநர்கள் மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி உயர்கல்வியை மாற்றி அமைப்பதில் புதிய கல்விக் கொள்கையின் பங்கு என்னும் தலைப்பிலான இம்மாநாட்டிற்கு மத்திய அரசின் கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது இந்த ஆளுநர்கள் மாநாட்டில் அனைத்து மாநிலங்களின் கல்வி அமைச்சர்கள் அரசுப் பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளும் பங்கேற்க உள்ளனர்

கேரளத்தைச் சேர்ந்த எட்நீர் மடாதிபதி கேசவானந்த பாரதி சுவாமிகளின் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் சமூக சேவையிலும் தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு அதிகாரம் அளிப்பதிலும் கேசவானந்த பாரதி ஆற்றிய பங்களிப்பை நாடு எப்போதும் நினைவில் கொள்ளும் என்று ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார் நாட்டின் வளமான கலாச்சாரத்திலும் மகத்தான அரசியல் சாசனத்திலும் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்த கேசவானந்த பாரதியால் பல தலைமுறைகள் தொடர்ந்து ஊக்கம் பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் சாசனத்தின் அடிப்படைக் கட்டமைப்பை மாற்ற முடியாது என்னும் முக்கியத் தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வெளியிட்டதில் முக்கியப் பங்காற்றியவர் கேசவானந்த பாரதி என்பதும் குறிப்பிடத்தக்கது அகர்பத்தி உற்பத்தி தொழிலை சுய சார்புள்ள துறையாக மாற்ற மத்திய அரசு பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிறது அகர்பத்தி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பயிற்சி கச்சாப் பொருள் நிதி ஆதரவு மற்றும் சந்தை வசதிகள் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

கொரோனா வைரசுடன் தொடர்புடையதாக கருதப்படும் பல்லுறுப்பு அழற்சி நோய் ஒன்றினால் குழந்தைகள் மோசமாக பாதிக்கப்படலாம் என்றும் இவர்களில் சிலருக்கு வாழ்நாள் முழுவதும் கண்காணிப்பு மற்றும் சிகிச்சைகள் தேவைப்படக் கூடும் என்றும் மருத்துவ ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது உடல் பருமன் மற்றும் இதர உடல் நலப் பிரச்சனைகள் கொண்ட குழந்தைகளையே அதிகம் தாக்கக் கூடிய இந்நோயின் அறிகுறிகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கூடத் தெரியாது என்பதால் இந்நோய் மிகவும் ஆபத்தானது என்று அமெரிக்காவின் சான் அண்டோனியோவில் உள்ள டெக்ஸாஸ் சுகாதார அறிவியல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் அல்வேரோ மோரீரா மருத்துவ இதழ் ஒன்றில் வெளியிட்டுள்ள கட்டுரையில் தெரிவித்துள்ளார்

ராஜேஷ் பூஷண் இன்று இம்மாநிலங்களின் சுகாதாரத் துறை செயலர்களுடன் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் ஏற்கனவே உடல் நலக் கோளாறு உள்ளவர்கள் மற்றும் முதியவர்கள் உட்பட அனைவரையும் பரிசோதித்து கொரோனா பரவல் சங்கிலியை அறுக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் தமது உரையில் வலியுறுத்தினார்

இது தொடர்பாக அடுத்த ஒரு மாத காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளுக்கான செயல் திட்டமும் இந்த மறு ஆய்வின் போது விவாதிக்கப்பட்டது வீட்டுத் தனிமையில் வைக்கப்பட்டவர்களின் உடல்நிலையைத் திறம்பட்ட முறையில் கண்காணித்து நோய் அறிகுறிகள் தீவிரமானால் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கவும் மக்களிடையே சமூக இடைவெளி முறையாக கடைபிடிக்கப் படுவதையும் உறுதிப்படுத்துமாறு மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது

மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்

மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா சுகாதாரத் துறை துணை இயக்குநர் திரு

சத்தியநாராயணா உள்ளிட்டார் பயிற்சி அமர்வின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஒஎச் ஃபரூக் பிறந்த நாளான இன்று காலாபட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு வி நாராயணசாமி மலரஞ்சலி செலுத்தினார்

ஏற்கனவே எழும்பூர் மதுரை மற்றும் தூத்துக்குடி காரைக்குடி இடையே தினசரி ரயில் சேவைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன